புதுதில்லி சென்றுள்ள முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று பிரதமா் திரு நரேந்திர மோடியை சந்தித்து பேச உள்ளார்

பிரபல புற்றுநோய் மருத்துவரும் சென்னை அடையாறு புற்றுநோய் மருத்துவமனையின் தலைவருமான டாக்டர் வி சாந்தா இன்று காலமானார்

இதையொட்டி அனைத்து வகையான சுகாதார முன்னெச்சிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன பெற்றோர் சும்மத கடிதத்துடன் வரும் மாணவர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் வருகை பதிவு கட்டாயமில்லை என்றும் பள்ளிக்கு வர விரும்பாமல் ஆன் லைனில் கல்வியைத் தொடர விரும்பும் மாணவா்களை அனுமதிக்க வேண்டும் எனவும் பள்ளிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது

இந்தச் சந்திப்பின்போது தமிழக வளர்ச்சித் திட்டங்களுக்கான கோரிக்கைகள் அடங்கிய மனுவினை முதலமைச்சா் பிரதமரிடம் சமா்ப்பிக்க உள்ளாா் முன்னதாக நேற்று மத்திய உள்துறை அமைச்சா் திரு அமித் ஷா வை முதலமைச்சா் சந்தித்து பேசினார் தமிழகத்தில் அனைத்துத்தரப்பு மக்களும் பயன்பெறும் வகையில் வளர்ச்சித் திட்டங்களும் நலத்திட்டங்களும் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மின்துறை அமைச்சர் திரு தங்கமணி தெரிவித்துள்ளார் நாமக்கல் மாவட்டம் பாண்டமங்கலத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் மாநிலத்தில் சுட்டத்தின் ஆட்சி நடைபெறுவதால் பெண்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது என்றார் ஆனால் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு மு க ஸ்டாலின் மாநில அரசு மீது தவறான குற்றச்சாட்டுகளை சுமத்தி வருவதாகவும் அவர் கூறினார்

மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் ஈரோடு மாவட்டம் கவுந்தபாடியில் குடிசைமாற்று வாரிய குடியிருப்புகளுக்கு அடிக்கல் நாட்டி பேசிய அவர் வீடற்ற மக்களுக்கு அடுக்குமாடி குடியிருப்புகள் சூரிய சக்தியுடன் கூடிய பசுமை வீடுகள் மற்றும் விலையில்லா வீட்டுமனை பட்டாக்கள் வழங்கப்பட்டு வருகிறது என்றார் நிலம் வைத்திருப்பவா்களுக்கு வீடு கட்டிக் கொள்வதற்கு சொந்த மானிய உகவி வழங்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார் தமிழகத்தை ஆளும் அஇஅதிமுக அரசு இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் எந்த திட்டத்தையும் செயல்படுத்தவில்லை என திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சேலம் மாவட்டம் எடப்பாடியில் நடைபெற்ற மக்கள் கிராமசபை கூட்டத்தில் பேசிய அவர் கடந்த பத்து ஆண்டு கால அஇஅதிமுக ஆட்சியில் எந்த திட்டமும் நிறைவேற்றப்படவில்லை என்றார்

தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் உறுப்பினர் செயலாளர் திரு சி வி வி ஷாமா சென்னையில் நேற்று மாநில பேரிடர் மேலாண்மை ஆணைய செயல்பாடுகள் குறித்து ஆய்வு செய்துள்ளா் சென்னை சேப்பாக்கம் எழிலகத்தில் உள்ள மாநில அவசர கட்டுப்பாட்டு மையத்தில் நடைபெற்ற இந்தக் கூட்டத்தில் வருவாய் துறை கூடுதல் தலைமை செயலாளா் திரு அதுவ்ய மிஸ்றா வருவாய் நிா்வாக ஆணையா் திரு பணீந்திர ரெட்டி மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையா் திரு ஜெகன்நாதன் தேசிய பேரிடர் மீட்பு படையின் காமாண்டண்ட் திருமதி ரேகா நம்பியார் உள்ளிட்டோர் கலந்துகொண்டனர் பிரபல புற்றுநோய் மருத்துவரும் சென்னை அடையாறு புற்றுநோய் மருத்துவமனையின் தலைவருமான டாக்டர் வி சாந்தா உடல் நலக்குறைவால் சென்னையில் இன்று அதிகாலை காலமானார்

மத்திய அரசின் பத்மநீ பத்ம பூஷன் பத்ம விபூஷன் மற்றும் மகசேசே உள்ளிட்ட பல்வேறு விருதுகளை அவர் பெற்றள்ளார் உலக சுகாதார அமைப்பின் ஆவோசனைக் குழு உறுப்பினர் உட்பட பல்வேறு தேசிய மற்றும் சர்வதேச அமைப்புகளிலும் அவர் பணியாற்றியுள்ளார் டாக்டர் சாந்தாவின் உடல் பொதுமக்களின் அஞ்சலிக்காக இன்று அடையாறு புற்றுநோய் மருத்துவமனை வளாகத்தில் வைக்கப்படுகிறது குஜராத் மாநிலத்தில் உள்ள ஸ்ரீ சோமநாதர் ஆவய நிர்வாக அறக்கட்டளையின் புதிய தலைவராக பிரதம் திரு நரேந்திர மோடி ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டுள்ளார் ஏற்கனவே இப்பொறுப்பிலிருந்த குஜராத் முன்னாள் முதலமைச்சர் கேசுபாய் பட்டேல் அண்மையில் காலமானதையடுத்து நேற்று நடைபெற்ற அறங்காவள் குழுக் கூட்டத்தில் பிரதமா் திரு நரேந்திர மோடி இப்பொறுப்புக்கு தேர்வு செய்யப்பட்டார் பின்னா் காணொலி காட்சி வாயிலாக கூட்டத்தில் பங்கேற்று பேசிய பிரதம் சோம்நாத் ஆலயத்தில் தற்போதுள்ள கட்டமைப்பு வசதிகள் யாத்திரிகர்கள் தங்கும் இடம் மற்றும் பிற அத்தியாவசிய வசதிகளை மேம்படுத்த அறங்காவலர் குழுவுடன் இணைந்து பணியாற்ற இருப்பதாக தெரிவித்தார் புதிய வேளாண் சட்டங்கள் தொடர்பாக மத்திய அரசு விவசாயிகளுடன் இன்று நடத்தவிருந்த பத்தாம் சுற்றுப் பேச்சுவா்த்தைகள் புதுதில்லியில் நாளை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது மத்திய வேளான் அமைச்சகம் நேற்று மாலை வெளியிட்ட அறிக்கையில் விவசாயிகளின் பிரச்சினைகளுக்கு தீர்வுகாண அரசு உறுதிபூண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது புதிய தேசிய கல்வி கொள்கை மாணவர்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வதாக இருக்கும் என மத்திய கல்வித் துறை அமைச்சள் திரு ரமேஷ் பொகியால் நிஷாங் கூறியுள்ளார்

பள்ளிகள் மீண்டும் திறக்கப்பட்ட பிறகும் ஆன் லைன் கல்வி வசதி தொடரும் என்றும் அவர் தெரிவித்தார்

இருவரி செய்திகள் அமெிக்காவின் புதிய துணை அதிபராக நாளை பதவியேற்க உள்ள திருமதி கமலா ஹாரீஸ் தமது கலிபோ்னியா செனட் உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார் அமெிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் பதவிக்காலம் இன்றுடன் முடிவடையும் நிலையில் அவரது துணைவியார் திருமதி மெலானியா வெள்ளை மாளிகை ஊழியர்களிடமிருந்து விடைப் பெற்றார்

நேர்மையான மற்றும் சிறந்த செயல்பாடு உள்ள அதிகாரிகளை ஊக்குவிப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் அரசு மேற்கொண்டு வருவதாக மத்திய பணியாளர் நலத்துறை இணையமைச்ச் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார் கோவிட் தடுப்பூசி திட்டத்தை நீதிபதிகள் வழக்கறிஞர்கள் மற்றும் நீதிமன்ற ஊழியர்களுக்கும் நீட்டிக்க வேண்டும் என உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் சங்கம் மத்திய சட்டத்துறை அமைச்சருக்கு கோரிக்கை விடுத்துள்ளது குடியரசுத் தினத்தையொட்டி தென் பிராந்திய ரானுவ தலைமையகம் சார்பில் சென்னையில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் கோவிட் முன்களப் பணியாளர்கள் கவுரவிக்கப்பட்டனர்

கோவிட் பாதிப்புகளை எதிர்கொள்வதில் சிறப்பாக செயல்பட்டதற்கான ஸ்கோச் விருது பிரிவில் தெற்கு ரயில்வே வெள்ளிப் பதக்கத்தை வென்றுள்ளது

இன்றிரவு நடைபெறும் ஆட்டத்தில் ஐதராபாத் அணி ஒடிசா அணியை எதிர்கொள்கிறது